எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் முக்கிய நோக்கம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் மருத்துவ துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் இன்று தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் பேசிய அவர் உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்குவதோடு மிகச்சிறந்த மனிதவளம் மற்றம் கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளதால் தமிழ்நாடு நாட்டின் மருத்துவ தலைநகராக திகழ்கிறது என்றார் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதால் இந்தியாவின் மருத்துவ சுற்றுவா தலமாகவும் தமிழகம் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் உள்ள மிகவும் ஏழை நோயாளிக்கு எத்தகைய மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறது என்பதை பொருத்தே மாநிலத்தின் முழு சுகதாரம் அளவிடப்படுவதால் ஏழழ எளிய மக்களுக்கு முதலனமச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மருத்துவமனைக்கான விருது சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு கிடைத்திருப்பதையும் மருத்துவ படிப்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு விரைவில் செயல்படுத்தப்படும் என பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இந்தியாவிலேயே தமிழகத்தில்தாள் இதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் ஜல்ஜீவன் இயக்கத்தின்கீழ் மதுரை மாவட்டத்தில் ஐந்து லட்சம் வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்பு வழங்கப்பட உள்ளதாக கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழமாத்தூர் ஊராட்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது நீட் தேர்வுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும்போதே மாணவர்கள் தாங்கள் எந்த பிரிவில் சேர விரும்புகின்றனர் என்பதை ஏற்கனவே தெரிவித்துவிட்டதால் இடஒதுக்கீட்டை நடப்பு ஆண்டில் செயல்படுத்துவது சாத்தியமற்றது என தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்திருந்தது

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்க பிரதமர் அவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இடஒதுக்கீடு குறித்து அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் குழுவினர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரானது என்றும் இத்தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடு வழங்க மறுத்தது சமூக நீதி னெள்கைக்கு எதிரானது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார் மருத்துவ படிப்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பதில் தமிழக ஆளுநர் ஊலம் தாழ்த்தி வருவது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார்

குறைந்த விலையில் நம்பகமான எரிசக்தி மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதே இந்தியாவின் முக்கிய நோக்கம் என பிரதமர் பெட்ரோலியத் துறையில் சர்வதேச அளவில் முன்னணியில் உள்ள நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய அவர் எரிசக்தி மக்களுக்கு அதினரம் அளித்து அவர்களது வாழ்க்கையை எளிதாக்க உதவுகிறது என்றார் நாட்டின் கிராமப்பகுதிகளில் சமயல் எரிவாயு பயன்பாடு அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்தியாவில் எரிசக்தி பயன்பாடு என்பது வளர்ச்சி மற்றும் தொழில் துறை சார்ந்ததாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் உள்ளது என்று குறிப்பிட்டார் விமான எரிபொருள் பயன்பாட்டில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது எனவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் அமெரிக்க பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பருடன் இன்று தாம் நடத்திய பேச்சுவார்த்தை மனநிறைவு அளிப்பதாக பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத் துறை அமைச்சர்கள் அளவிலான சந்திப்பு புதுதில்லியில் நாளை நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பருடன் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகள் இடையேயான ரானுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ள திர ராஜ்நாத்சிய் இன்றைய பேச்சுவார்த்தை பாதுணப்பு துறையில் பரஸ்பர ஒத்துழைப்புக்கு உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்

தஞ்சை பெரிய கோயில் முன்பாக உள்ள ராஜராஜன் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்த ராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விஜயதசமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று குழந்தைகளுக்கு எழுத்தறிவிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு கோயில்களிலும் குழந்தைகளுக்கு நெல் மற்றும் அரிசியில் எழுத வைத்து கற்றலை தொடங்கினர் பள்ளிகளிலும் இன்று மழலையர் வகுப்புகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது அஸ்ஸாமில் இரு தினங்களுக்கு முன்பு ரானுவ வாகனம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரானுவ வீரர் ஏகாம்பரத்தின் உடல் இன்று அவரது சொந்த ஊரான வெள்ளைகேட் அருகே உள்ள செம்பரம்பாக்கத்தில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது அவரது உடலுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் காவல் துறை கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மற்றும் தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துத்துக்குடி திருநெல்வேலி தென்னசி விருதுநகர் மாவட்டத்தின் ஒருசில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது